நாராயணசாமி மேற்கொண்டார்

பல்வேறு வகையான ஏவுகணைகள் கவச வாகனங்கள் உள்ளிட்டவைகளை வாங்க இன்று நடைபெற்ற கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது

ஐஐடி ஜேஇஇ மற்றும் நீட் நுழைவுத் தேர்வு நடத்துவது தொடர்பான சூழல் குறித்து ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரை செய்ய நிபுணர் குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநர் உட்பட நிபுணர்களைக் கொண்ட இந்தக் குழு நாளைக்குள் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டு இருப்பதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தமது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார்

ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் கொல்கத்தாவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டு மக்களின் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்கவே இந்த செயலிகளுக்கு தடை விதிக்கப்பட்டதாகவும் இந்தியா அமைதியை விரும்பும் நாடு என்றாலும் நாட்டின் மீது தீய எண்ணத்துடன் யாரேனும் கண் வைத்தால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்

நிகழ்ச்சியில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

அறக்கட்டளையின் மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது கடந்த மார்ச் மாதம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இது தொடர்பான அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார்

பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்மவிபூஷன் ஆகிய விருதுகளுக்கு தகுதியானவர்கள் ஆண்டுதோறும் குடியரசு தினத்தை முன்னிட்டு தேர்வு செய்யப்படுகிறார்கள்

இது தொடர்பாக மத்திய சுகாதாரத் துறை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது

புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி இன்று காரைக்காலில் ஆய்வு மேற்கொண்டார் கொரோனா நோய்த் தடுப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்து அவர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் மாவட்டத்தில் கொரோனா நோய்த் தடுப்புப் பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு வருவதற்காக மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் சர்மாவை பாராட்டிய முதலமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசுகையில்

அதன்படி சுகாதாரத் துறை மருத்துவர்கள் தொழிலாளர் துறை உதவி ஆய்வாளர் தொழிலக உதவி ஆய்வாளர் கிராம நிர்வாக அதிகாரிகள் பட்டதாரி காவலர்கள் மற்றும் அதற்கு மேல் பதவியில் உள்ளவர்களுக்கு அபராதம் விதிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது

அன்பழகன் தெரிவித்துள்ளார் காரைக்கால் மாவட்டத்தில் மாங்கனி திருவிழாவை ஒட்டி அம்மையார் பரமதத்தர் திருக்கல்யாண வைபவம் இன்று காலை நடைபெற்றது

கொரோனா அச்சுறுத்தலை தொடர்ந்து மாங்கனி திருவிழா கோயில் வளாகத்திற்குள்ளேயே நடத்தப்படுகிறது

இவர்களில் உதவி ஆய்வாளர் ரகு கணேஷ் பெருவூரணி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்

இதனிடையே இந்த வழக்கை இன்று விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை சிபிசிஐடி காவல் துறையினருக்கு பாராட்டு தெரிவித்ததுடன் மாஜிஸ்ட்ரேட் விசாரணையில் சாட்சியம் அளித்த தலைமை காவலர் ரேவதிக்கு ஊதியத்துடன் விடுப்பும் வழங்கி பாதுகாப்பும் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது